இயக்கத்தில் மக்கள் இணைய பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார்

சாதனைகளை பகிரலாம் என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் யோசனை தெரிவித்துள்ளார்

தேர்தல் குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது

டுவென்ட்டி கிரிக்கெட் போட்டி இன்று சூரத்தில் நடைபெறுகிறது

இதன்மூலம் உடல்நலத்தின்மீது அக்கறை செலுத்துவதோடு பூமித்தாயின் உடல்மீதம் அக்கறை செலுத்தி அதனை பாதுகாப்பதாக பிரதமர் கூறினார்

இந்த செயலுக்கு முன்மாதிரியாக விளங்கும் ரிபு தமன் என்பவரோடு உரையாடிய பிரதமர் நுதனமான வழிமுறையை குறிப்பாக இளைஞர்களுக்கு பிடித்தவகையில் மொத்த நிகழ்ச்சியையும் வடிவமைத்திருப்பதற்காக பாராட்டு தெரிவித்தார் ஒடிக்கொண்டே தூய்மை என்ற செயலில் குப்பைகளை எடுப்பதற்காக உட்காருதல் குளிதல் தாவுதல் எட்டியெடுத்தல் கிடைக்கிறது என்று விளக்கம் அளித்த ரிபுதமனுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார் மத்திய அரசின் விளையாட்டுகள் அமைச்சகம் உடல்தகுதி இந்தியா என்பதோடு ப்ளாகிங் ஒட்டத்திற்கும் ஏற்பாடு செய்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார்

நவராத்திரி தர்காபூஜை தீபாவளி உள்ளிட்ட பல்வேறு பண்டிகைகள் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் இவற்றை அனைவரும் இணைந்து உற்சாகத்தோடும் பூரிப்போடும் புதிக களவுகள் புதிய தீர்மானங்கள் ஆகியவற்றின் துணையோடும் கொண்டாட வாழ்த்து தெரிவித்தார் தீபாவளி பண்டிகையை பாரத் கீ லக்ஷ்மி என்ற ஹேஷ்டாகை பயன்படுத்தி பெண்களின் சாதனைகளின் பகிர்தவோடு கொண்டாடுவதை இயக்கமாக மாற்றலாம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி யோசனை தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்தகொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் தீபாவளி அன்று வீட்டுக்கு திருமகள் வரவேற்கப்படுவதன் பொருள் பெண்களை கவுரவிப்பதாகும் என்றார் தங்களின் கடும் உழைப்பாலும் முயற்சியாலும் சாதனைகள் படைத்த பெண்களை திருமகள்களாக கவுரவித்து மதிப்பளிக்கும் வகையில் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யலாம் என்றும் அவர் கூறினார் பண்டிகைகளின் சந்தோஷத்தை அனுபவிக்கமுடியாமல் மக்கள் பலர் இருக்கும்நிலையில் அவர்களுக்கு துணிமணிகளையும் இனிப்புகளையும் பரிசுப்பொருட்களையும் வழங்கி கொண்டாடலாம் என்றும் பிரதமர் யோசனை தெரிவித்தார்

அசாதாரண மனிதர்களின் பிறப்பிடமாக மட்டும் இந்திய விளங்கவில்லை

பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பாகவுள்ளது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 அகில இந்திய வானெலியின் இணையதளம் மற்றும் செயலியிலும் இந்த ஒலிபரப்பை கேட்கலாம் சென்னையிலுள்ள இந்திய தொழில்நுட்ப கல்விக்கழகம் ஐ ஐ டி பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை பங்கேற்று உரையாற்றவிருக்கிறார் இந்த உரையில் இடம்பெற வேண்டிய கருத்துகள் குறித்து பொதுமக்குளும் குறிப்பாக ஐஐடி நிறுவனத்தை சேர்ந்தவர்களும் அதன் முன்னாள் மாணவர்களும் எண்ணங்களை பகிர்ந்துகொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார் நமோ செயலியில் இதனை பதிவிடலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் சிங்கப்பூர் இந்தியா ஹேக்கத்தான் பரிசளிப்பு நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார் இளையோர் சக்தியையும் புதிய கண்டுபிடிப்பையும் ஒருங்கிணைப்பது இந்த ஹேக்கத்தான் என்று அவர் டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மகாராஷ்ட்ரா ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல்கள் குறித்து விவாதிக்க பிஜேபியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது புதுதில்லியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் அமித் ஷா மற்றும் மூத்த தலைவர்கள் பங்கேற்கவுள்ளனர் இதற்கிடையே இந்த இரு மாநிலங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை இறுதிசெய்ய காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது இந்த இரு மாநிலங்களிலும் வேட்புமனுதாக்கல் ஏற்களவே தொடங்கியுள்ளது வரும் நான்காம் தேதி மனுதாக்கல் செய்ய கடைசிநாளாகும்

சிறு குறு மற்றம் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு எளிதாக கடன் உதவி வழங்க ஏதுவாக குறியீடு முறையை கொண்டுவருவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தரைவழிப் போக்குவரத்து மற்றும் சிறுதொழில்கள் துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி தெரிவித்தள்ளார் சென்னையில் மகளிர் தொழில் முனைவோர் இடையே பேசிய அவர் சர்வதேச காரணங்களால் தொழில் வாய்ப்புகள் அமைவதாகக் கூறினார் தில்லி அலகாபாத் வழியாக மத்ரா இட்டாவா வரை யமுனா நதியில் நீர் வழிப்பாதையை ஏற்படுத்துவதற்காக திட்ட அறிக்கை தயாராகி வருவதாக அவர் கூறினார் சிறு தொழில் துறையினரின் செலவினம் மற்றும் மின்சார கட்டணங்களை குறைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதூக அவர் தெரிவித்தார் இந்நிறுவனங்கள் இணையதள வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கு ஏதுவாக பிரத்யேக தேசிய இணையதளம் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அடுத்த ஐந்தாண்டுகளில் இத்துறையில் ஐந்து கோடி வேலைவாய்ப்புக்கள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் ஆட்டோ மொள்பல் துறையில் சிறிது தேக்கம் இருந்தாலும் நாட்டின் பொருளாதாரம் நல்ல நிலையில் உள்ளதாகவும் திரு நிதின்கட்கரி தெரிவித்தார் இந்திய மொழிகளை பாதுகாப்பது அரசுடன் பொதுமக்களும் இணைந்து இயக்கமாக முன்னெடுக்க வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கைய்யா நாயுடு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தாய்மொழியில் மக்கள் பேச பழக வேண்டும் என்றும் அடிப்படை கல்வியில் இருந்தே தாய்மொழி கற்றலை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் கூறினார் அன்றாட பயன்பாட்டில் தாய்மொழியை பயன்படுத்துவதன் மூவம் இத்தகைய மொழிகளை பாதுகாக்க முடியும் என்று அவர் கூறினார்

இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வருமாள வரி நிரந்தர கணக்கு எண்ணான பான் என்னுடன் ஆதார் என்னை இணைப்பதற்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இதற்கான அவகாசம் நாளையுடன் நிறைவடைய இருந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நீர் மேலான்மை கட்டமைப்பை சீரான முறையில் கையாளும்வகையில் தேசிய நீர்க்கொள்கை மாற்றியமைக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆறாவது இந்திய தண்ணீர் வாரத்தின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தேசிய நீர் பயன்பாடு தேவைக்கான அமைப்பு உருவாக்கப்படும் என்றார் நாட்டில் சிறந்த முறையிவான நீர் மேவான்மையை கையாள்வதன் முலம் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் அவர் கூறினார்

இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டி சூரத்தில் இன்று நடைபெறுகிறது மாலை ஏழு மணிக்கு இந்தப்போட்டி தொடங்கும் முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது ஆட்டம் மழழயால் கைவிடப்பட்டது இதனால் இந்தத் தொடரில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்ளிலையில் உள்ளது